செங்கல்பட்டில் சா்வதேச யோகா இயற்கை மருத்துவ மையம் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சட்டப்பேரவையில் அறிவித்தார்

உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு சௌதி அரேபியா எகிப்தையும் உருகுவே ரஷ்யா வையும் எதிர்கொள்கின்றன

புதுதில்லியில் இதை தெரிவித்த மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் முத்தலாக் தடை மசோதா இதர பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்கும் மசோதா மூன்றாம் பாலின மசோதா உள்ளிட்டவை இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு நல்கவேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்

எடப்பாடி பழனிச்சாமி இன்று அறிவித்தார்

கன்னியாகுமரி மற்றும் திருவள்ளுரில் மொழிப்போர் தியாகிகள் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாகவும் தகுதி படைத்தவர்களுக்கு விரைவில் ஓய்வூதியம் கிடைக்க வகை செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு இந்த சட்டமுன்வடிவை தாக்கல் செய்தார்

குடிசை மாற்று வாரியங்களின் கீழ் இயங்கும் பல்வேறு துறைகளின் கோரிக்கைகளை ஆய்வு செய்து விரைவில் பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார் மைலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் நாளொன்றுக்கு கூடுதல் திருமணங்களை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று இந்துசமய அறநிலையததுறை அமைச்சர் திரு

ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

அவரது மறைவிற்கு பேரவைத்தலைவர் திரு தனபால் இரங்கல் தெரிவித்தார்

சட்டப்பேரவையில் கேள்விநேரம் முடிந்ததும் எதிர்கட்சித்தலைவர் திரு

க

விதி தெளிவாக இல்லை என்றால் மரபை பின்பற்றலாம் எனினும் விதியை தளா்த்துவதற்குரிய விவாதத்தை அனுமதிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் இதுகுறித்து விவாதிக்கவும் விருப்பம் இல்லை என்று கூறி அவர் அனுமதி மறுத்தார் இதனையடுத்து பேரவைத்தலைவரின் முடிவை கண்டித்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்

முதல் ஆலோசனைக் கூட்டத்தை துவக்கி வைத்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ்கோயல் கடன் தொகைகளை திரும்ப செலுத்துவதில் இந்தியா ஆர்வம் காட்டி வருவதன் அடிப்படையில் பல்வேறு சர்வதேச வங்கிகள் அதிக கடன் வழங்க முன்வந்துள்ளதை சுட்டிக்காட்டினார்

இதுதொடர்பாக இன்றுமாலை நடைபெற உள்ள கலந்தாய்வு கூட்டத்தில் மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி தலைமை வகிக்க உள்ளார்

ஜவஹர் இன்று தொடங்கிவைத்தார்

பதினொன்றரை மணிக்கு ஈரான் போர்ச்சுகலையும் ஸ்பெயின் மொராக்கோ வையும் எதிர்கொள்கின்றன